நவீன ந்திவழங்கும் நடைமுறைகளை துரிதப்படுத்த வேண்டுமென குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறி உள்ளார் இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று

புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து இன்று சைக்கிள் பேரணி நடத்தினார்

ராம்நாத் நாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகளை துரிதமாக்க தொழில் நுட்பம் முக்கிய கருவியாக செயல்பட முடியும் என குடியரக தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறி உள்ளார்

குடும்ப நீதிமன்றம் விரைவு நீதிமன்றம் மாலை நேர நீதிமன்றம் போன்ற கருத்துக்களும் பரவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்

நீதியை நிலை நாட்டுவதில் உலக அளவில் பெயர் பெற்றது இந்திய நீதித்துறை என்றும் அண்மைக் காலங்களில் அரக தரப்பில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பது வரவேற்கதக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் வெவ்வேறு பிரச்சனைகள் பற்றிய திர்ப்பாயங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதாலும் பிரச்சனைகள் விரைவில் திரும் என்று அவர் கூறினார் டிதிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணைகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஆன் லைன் வசதிகள் உருவாக்கப்பட்டிருப்பதையும் அவர் கட்டிக் காட்டினார் குறிப்பாக கிரிமினல் வழக்குகளில் நவீன தொழில் நுட்பங்கள் மூலம் விசாரணையின் தரத்தை உயர்த்த முடியும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக்மிஸ்ரா இவ்விழாவில் பேசுகையில் கூறினார் தொழில் நுட்ப அறிவில் சிறந்த இளம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதாட மூத்த வழக்கறிஞர்கள் இடம் அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நீதிமன்றத்தை அணுகும் முன்பாக பிணக்குகளுக்கு சமரச திர்வு காணவே வழக்கறிஞர்கள் முக்கியத் துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மோடி வாங்கிய கடனை செலுத்தாத எவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வங்கி கடன் வழங்கப்படவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியை தொடக்கி வைத்துப் பேசிய அவர் நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வங்கிப் பணம் பெரும்பாலும் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துடன் நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்ததாகவும் தொலைபேசி மூலமாகவே கடன் பெற்றுத் தரும் காங்கிரஸ் கலாச்சாரத்தால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இவ்வாறு வழங்கப்பட்ட வங்கி கணக்கு முழுவதும் பைசா பாக்கி இல்லாமல் வதலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி மூலம் நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ளவர்களின் வீடுகளுக்கே வங்கி சேவை எடுத்துச் செல்லப்படும் என்றும் அவர் கூறினார்

பொருளாதாரத்தின் முக்கிய செயல்பாடுகள் பற்றிய குறியீடுகளில் காணப்படும் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகவே வளர்ச்சி விகிதம் அமைந்திருப்பதாக பிஃகி தலைவர் திரு ராஜேஷ் ஷா கூறி உள்ளார் நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி கணிசமாக அதிகரிக்கும் என்பதற்கு இதுவே அறிகுறி என்று அசோச்சேம் தலைவர் திரு சந்திப் ஜஜோடியா கூறி உள்ளார் அரசு மேற்கொண்ட பொருளாதார சிர்திருத்த முயற்சிகளின் பலன்கள் வெளிப்பட தொடங்கி விட்டதாக பஞ்சாப் அரியானா டெல்லி வர்த்தக சபை கூறி உள்ளது

சாதகமற்ற உலகப் பொருளாதாரச் தழலுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதற்கு அரசின் சிர்திருத்த முயற்சிகளும் விவேகமான ந்தி நிர்வாக முறைகளுமே காரணம் என்று மத்திய ந்தியமைச்சர் திரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார் எடப்பாடி நகர்புற மக்களுக்கு கிடைக்கும் எல்லா வசதிகளும் கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டிது அரசின் நோக்கம் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறி உள்ளார் இன்று சேலம் மாவட்டம் அனுப்புரில் அம்மா புங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்துப் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முன்னதாக இன்று காலை சேலம் அருகே ஏற்காடு மலைப்பகுதியை ஒட்டி அருணா மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிக்கு தமிழக முதலமைச்சர் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்துப் பேசினார்

கிரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலை ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து அமலோற்பவம் பள்ளி மாணவிகளுடன் சைக்கிள் பேரணி நடத்தினார் ராத்நிவாசில் இருந்து தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனை வரை நடைபெற்ற இப்பேரணியில் சிஐஐ இளைஞர்கள் மற்றும் ராத்நிவாஸ் குழுவினரும் கலந்து கொண்டனர் துணை நிலை ஆளுநர் இப்பேரணியில் பேசுகையில் மாணவ மாணவியர் தங்களைச் சுற்றி உள்ள அனைவருக்கும் ஹெல்மெட் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார்

இதற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு அபிதித் விஜய் சௌத்ரி அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று வெளியிட்டார்

சிவா உப்பனார் கால்வாயை தூர்வார பொதுப் பணித்துறையினர் தவறிவிட்டதாக கூறியும் அதைக் கண்டித்தும் உருளையன்பேட் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிவா இன்று தொகுதி மக்களுடன் இணைந்து பொதுப் பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டார் பொதுப் பணித்துறை அதிகாரிகள் தூர்வாரும் பணிகளில் ஈடுபட்டு அதுபற்றிய வீடியோவை தொலைபேசியில் அனுப்பியதைத் தொடர்ந்தே போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

கட்சியின் ஆக்கப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்திய ஆடவர் பிரிட்த் அணியும் தங்கம் வென்றது இந்திய மகளிர் ஸ்குவாஷ் அணியினர் வெள்ளிப் பதக்கம் வென்றனர்

இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடக்கி வைத்துள்ளார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து இன்று சைக்கிள் பேரணி நடத்தினார் புதுவையில் சுருக்க முறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் இன்று தொடங்கி உள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது